ஆசிரியர் தினம் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் ஆசிரியர் தினம் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது

இன்று புது தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்குகிறார்

மாணவர்களின் குறிப்பாக ஏழை மற்றும் கிராமப்பகுதி மாணவர்களின் உள்ளார்ந்த வலிமையை வெளி கொண்டுவர வேண்டும் என்று பிரதமர் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே தொடர்பின்மையை அகற்றுவதற்கு கல்வியாளர்கள் பாடுபடவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளையும் தங்களது குடியிருப்புப் பகுதிகளையும் டிஜிட்டல் முறையில் மாற்றியமைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் கல்விதரத்தை உயர்த்துவதற்கு விருது வென்ற ஆசிரியர்கள் ஆற்றிய பங்கு பணியை பாராட்டிய அவர் கல்வியை அற்பணிப்பு மனப்பான்மையுடன் செயல்படுமாறு கேட்டுக்கொண்டனர் இந்த கலந்துரையாடலின் போது விருது வென்ற ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளை கற்றலின் சிறப்பு மையங்களாக மாற்றியமைப்பதை குறித்த அனுபவங்களை எடுத்துரைத்தனர் நாடெங்கும் பள்ளி கல்வியின் தரத்தை பெரிய மாற்றத்தை கொண்டுவந்துள்ள டிஜிட்டல் இந்தியா திட்டம் குறித்து அவர்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குரு சிஷ்ய பாரம்பரியம் இந்தியாவின் பண்பாட்டு பாரம்பரியத்தின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது என்று கூறியுள்ளார் ஆசிரியர் தினம் தொடர்பாக பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன

இந்த விருதுகள் மாவட்ட மாநில தேசிய நிலைகளில் வழங்கப்படுகின்றன பல்கேரியாவில் உள்ள இந்திய வம்சாவழியினர் இந்தியாவின் நடைபெற்றுவரும் மாற்றத்திற்கான பயணத்தில் பங்கேற்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த கேட்டுக்கொண்டுள்ளார் சோஃபியா நகரில் நேற்று இரவு இந்திய வம்சாவழியினரிடையே உரையாற்றிய அவர் தொடர்புகளை வலுப்படுத்தி புதுமைப்படைத்து வா்த்தகத்திலும் முதலீட்டிலும் ஈடுபட விரும்புவோருக்கு இந்தியாவில் சிறந்த வாய்ப்புகள் உள்ளது நாட்டின் வெளிநாடுவாழ் இந்தியர் கொள்கை புதிய வலுப்பெற்றிருப்பதாகவும் அவர்களை இந்தியாவுடன் இணைப்பதற்கு பல்வேறு நடவடிக்ககைள் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வாரணாசியில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் வெளிநாடுவாழ் இந்தியர் தின கொண்டாட்டத்தில் பங்கேற்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார் சோஃபியாவில் இந்திய வர்த்தகங்கள் கூட்டத்திலும் அவர் உரையாற்றினார் சைபிரசில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பல்கேரியா வந்த குடியரசுத் தலைவரை அந்நாட்டு துணைப் பிரதமர் திரு ஐவோ ஹிரிஷ்டோ வரவேற்றார் அந்நாட்டு அதிபர் ரூமன் ராடேவ் திரு ராம்நாத் கோவிந்தை அவர் தங்கும் விடுதியில் வரவேற்றார் இன்று அவர் பல்கேரியா அதிபருடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார்

ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மாநிலத்தில் தீவிரவாதிகளுடன் மறைமுக போரில் ஈடுபடுவதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு எஸ் ்பி வெய்த் கூறியிருக்கிறார் தமது டிவிட்டர் பக்கத்தில் இதை தெரிவித்த அவர் இத்தகைய போருக்கு மிகுந்த தைரியமும் மண உறுதியும் தேவைப்படுவதாக கூறினார் இந்நிலையில் ஊகமான செய்தி வெளியீடுகள் காவல்துறையினின் மள உறுதியை பாதிக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார்

ஜம்மு காஷ்மீர் காவல்துறை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் திருப்தியாக இல்லை என்று வந்த செய்திகளை இந்த அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார்

பொருட்கள் சேவைகள் பிரச்சனையில் மேலும் சில பேச்சுகள் தேவைப்படுவதாக புது தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகயில் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவை பொருத்தவரை சேவைத் துறை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார்

மாநில முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி நூலின் முதல் பிரதியை பெற்றுகொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இந்த நூல் பிரதமர் நாட்டின் மீது குறிப்பாக மாணவர்கள் மீது கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார் பாரிஸ் ஒப்பந்தத்தை காப்பாற்றுவதற்கான காலக்கெடு நெருங்கிவருவதாக பாங்காக் ஐநா பருவநிலை மாநாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது

பருவநிலை மாற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வளரும் நாடுகளுக்கு எவ்வாறு ஆதரவு வழங்குவது அந்நாடுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை எவ்வாறு கைபாளுவது போன்றவை இந்த புத்தகத்தில் இடம் பெற்ற உள்ளன

இலங்கையில் எதிர்கட்சி கூட்டணியினர் முன்னாள் அதிபர் மகிந்தா ராஜாபக்சா தலைமையில் இன்று ஏற்பாடு செய்துள்ள போராட்டங்கள் கருத்தில் கொண்டு கொழும்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்நாட்டு அரசு செய்துள்ளது பொதுமக்களுக்கு எந்த இடர்பாடும் ஏற்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது சென்ற பிப்ரவரி மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிபெற்றுள்ள எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கும் புதிதாக தேர்தல்களை விரைவில் நடத்தவேண்டுமென்று வலியுறுத்தி வருகின்றன டாக்காவில் நடைபெறும் தெற்காசிய காவ்பந்து கோப்பைக்கான போட்டிகளின் தொடக்க ஆட்டத்தில் இன்று தற்போதய சாம்பியன் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது

இந்தப் போட்டியில் இந்த இரு நாடுபள் தவிர நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூடான் மால்தீஸ் அணிகள் பங்கேற்கின்றன அமெரிக்க ஒபன் ஆடவா் ஒற்றையா் அரை இறுதிக்கு அர்ஜன்டீனாவின் ஜூவான் மாாடன் டெல் போற்றோ தகுதிப்பெற்றுள்ளார்

இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் தற்போதயை சாம்பியன் ரஃபேல் நடால் ஆசியாவின் டொமினிக் தியாமை எதிர்கொள்கிறார்